எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறி உள்ளார்

மோடி போலீஸ் ஐதராபாத்தில் உள்ள சர்தார் வல்லப்பாய் பட்டேல் தேசிய போலீஸ் அகாடமியில் பயிற்சி முடித்த ஐபிஎஸ் பயிற்சி அதிகாரிகளின் தீச்ஷாந்த் அணிவகுப்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொளி காட்சி மூலம் கலந்துரையாடினார் ஐபிஎஸ் பயிற்சி அதிகாரிகள் திடீர் பிரச்சனைகளை எதிர்பார்த்து எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டுமென அவர் கேட்டுக் கொண்டார் இளைஞர்கள் வாழ்க்கையின் ஆரம்ப நிலையிலேயே தவறான பாதைக்கு திரும்புவதை தடுக்க வேண்டியது அவசியம் என்றும் பெண் போலீசார் இதை இன்னும் திறம்பட்ட முறையில் செய்ய முடியும் என்றும் அவர் கூறினார் கொரோனா பெருந்தொற்றுக் காலத்தில் காவல்துறையினர் ஆற்றி வரும் அரும்பணிகளால் போலீஸ் சீருடையின் மனிதநேய முகம் மக்கள் மனங்களில் பதிந்து இருப்பதாகவும் போலீஸ் சீருடை அணிவது குறித்து இளம் ஐபிஎஸ் அதிகாரிகள் பெருமிதம் அடைய வேண்டுமென்றும் பிரதமர் குறிப்பிட்டார் பிரதமரின் ஊக்கம் மிகுந்த இவ்வுரையினால் நாடெங்கிலும் உள்ள இளம் அதிகாரிகளின் மனோதிடம் மேம்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறினார் காவல்துறையினருக்கும் மக்களுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதில் காவல்துறை அதிகாரிகளுக்கு வழிகாட்டுவதாகவும் பிரதமரின் உரை அமைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார் பயிற்சி முடித்த இளம் ஐபிஎஸ் அதிகாரிகள் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ஒருமைப்பாட்டை உறுதிப்படுத்துவதில் மிகுந்த அர்ப்பணிப்பு உணர்வுடன் சேவை புரிவார்கள் என்றும் இதனால் இளைஞர்கள் காவல் துறையில் சேர ஊக்கம் பெறுவார்கள் என்றும் தாம் நம்புவதாக உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டார்

வாழ்த்து நாளை முன்னாள் குடியரசு தலைவர் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுவதை ஒட்டி புதுச்சேரி துணை நிலை ஆளுநர் முதலமைச்சர் கல்வி அமைச்சர் ஆகியோர் ஆசிரியப் பெருமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் மாணவர்களின் அறிவை தூண்டி வாழ்வின் வெளிச்சமாக திகழ்பவர்களே ஆசிரியர்கள் என்றும் ஆசிரியர் மாணவர் ஆகிய இருவரிடத்திலும் பெரும் மாற்றங்களை உருவாக்க கூடிய ஆசிரியர் பணி தெய்வீகமான முக்கியப் பொறுப்பே தவிர சாதாரணப் பணி அல்ல என்றும் துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண் பேடி தமது வாழ்த்துச் செய்தியில் கூறி உள்ளார்

கொரோனா காலத்தில் காணொளி காட்சி மூலம் ஆசிரியர்கள் பாடம் எடுப்பது மாணவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை என்று முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி தமது வாழ்த்துச் செய்தியில் கூறி உள்ளார் கல்விக்கு மேல் பண்பு ஒழுக்கம் மற்றும் ஆற்றலை கற்பிக்க வல்லதே ஆசிரியர் பணி என்றும் கல்லாமை இருளைப் போக்கி அறிவு தீபத்தை ஏற்றும் ஆசிரியர்களே சமுதாயத்தின் மேன்மைக்கான கலங்கரை விளக்கம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதுடன் தானாகவே கற்றுக் கொள்ளவும் வழிகாட்டுபவர்களே நல்ல ஆசிரியர்கள் என்றும் தானும் படித்து படித்ததை மற்றவர்களுக்கு எடுத்துக் கூறும் திறன் கொண்ட ஆசிரியர்களே அறிவு ஆற்றல் மற்றும் பண்பில் சிறந்தவர்களாக மாணவர்களை உருவாக்க முடியும் என்றும் கல்வி அமைச்சர் திரு கமலக்கண்ணன் கூறி உள்ளார் மல்லாடி புதுச்சேரியில் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மேற்கொள்ளும் கொரோனா பரிசோதனைகளுக்கான பணத்தை அரசே செலுத்தும் என சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார்

தனியார் மருத்துவக் கல்லூரிகளுடன் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் ஆக்ஸிஜன் வசதிகளை உருவாக்கவும் அறிவுறுத்தப் பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார்

புதுச்சேரி ஆய்வு புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் எந்த அளவு பரவி உள்ளது என்பதை மதிப்பிடும் வகையில் ரத்த ஊனீரில் ஆன்டிபாடி புரதங்களை கண்டறிய ஜிப்மர் மருத்துவமனை சமூக அளவிலான ஆய்வு ஒன்றை நடத்தி உள்ளது

ஜிப்மர் பேரணி ஜிப்மர் மருத்துவமனையில் உள்ளிருப்பு மருத்துவர் ஒருவர் ஆண் செவிலியரால் தாக்கப்பட்டதைக் கண்டித்து கொரோனா வார்டில் பணிபுரியும் டாக்டர்கள் இன்று மருத்துவமனை வளாகத்திற்கு உள்ளேயே அமைதி ஊர்வலம் ஒன்றை நடத்தினர் முழுக் கவச உடை அணிந்தும் சமூக இடைவெளியை பின்பற்றியும் டாக்டர்கள் இதில் கலந்து கொண்டனர் மருத்துவ சேவைகள் பாதிக்கப்படாத விதத்தில் இந்த ஊர்வலம் நடத்தப்பட்டதாகவும் மருத்துவர்கள் இன்று நாள் முழுவதும் கருப்பு வில்லை அணிந்து பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் ஜிப்மர் உள்ளிருப்பு மருத்துவர்கள் சங்கத்தின் செய்திக் குறிப்பு ஒன்று தெரிவிக்கிறது

கடலூர் மாவட்ட ஆட்சியர் திரு சந்திரசேகர் சாகமூரி காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் திரு முருகுமாறன் ஆகியோர் சம்பவ இடத்தில் நேரில் சென்று பார்வையிட்டனர்